தேசிய ஓய்வூதிய திட்டமான பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மன்தன் யோஜனா உட்பட பல்வேறு திட்டங்களை குஜராத்தில அவர் தொடங்கி வைக்கிறார்

நமது நாடு விவசாயிகள் கையிலும் வீரர்கள் கையிலும் பாதுகாப்பாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் அன்னபூர்ணா தம் கோவிலில் நடைபற்ற விழாவில் பேசிய அவர் விவசாயிகள் மக்களுக்கு உணவை உறுதி செய்வதாகவும் வீரர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார் அன்னபூர்ணா தம் கோவில் அறக்கட்டளை மூலம் கல்வி மற்றும் கலாச்சார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

அனைவருக்கும் செழிப்பு ஏற்படவும் பாலின சமத்துவத்தை உருவாக்கவும் இந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் உணவு பதனீட்டுத்துறைகளில் குஜராத் மக்கள் சிறப்பாக பணியாற்றவேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனால் விவசாயிகள் மட்டுமல்லாது தொழில்துறையும் பயன்பெறும் என்றார்

நடைபெறும் விழாவில் அமைப்பு இன்று மாலை சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

அங்கு தொழிலதிபர்களுடன் கலந்துரையாடும் திரு வெங்கையா நாயுடு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த கருத்தரங்கிலும் பங்கேற்கவுள்ளார்

ஜம்மு கஷ்மீரில் ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான குழு ஜம்மு சென்றுள்ளது

இதில் தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் பிஜேபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நாயக் முஹல்லா டிராலில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

அந்தப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது மற்றொரு சம்பவத்தில் ஷோபியான் மாவட்டம் நர்வா பகுதியில் பாதுகாப்பு படைகள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை பெரம்பூரில் உள்ள ஜ சி எஃப் ரயில்பெட்டி தொழிற்சாலை அதிநவீன ரயில்பெட்டிகள் தயாரிப்பில் சாதனை படைத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார்

சென்னையிலிருந்து சேலம் வழியாக பாலக்காடு செல்லும் விரைவு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்றுச் செல்லும் என்றும் அவர் அறிவித்தார் தாம்பரத்திலிருந்து சென்னை நாகர்கோவில் வரையிலான நீட்டிக்கப்பட்ட அந்த்யோத்யா எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை அவர் தொடங்கி வைத்தார்

நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களை என்றென்றும் நினைவு கூர்வதற்கு தில்லியிலுள்ள தேசிய போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உத்ராகண்டில் துணை ராணுவ இயக்குநரகம் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சா திரிவேந்திரசிங் ராவத் கூறியிருக்கிறார் அமெரிக்காவுடனான அணு ஆயுத கட்டுபாட்டு உடன்பாட்டிலிருந்து ரஷ்யா அதிகாரபூர்வமாக விலகிகொண்டுள்ளது இதற்கான முறைப்படியான அறிவிப்பில் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புடின் இன்று கையெழுத்திட்டார்

இந்த உடன்பாட்டின் கீழ் இடம்பெற்றுள்ள நெறிமுறைகளிலிருந்து முதலில் அமெரிக்கா மீறியதாகவும் அதன் அடிப்படையில் ரஷ்யா இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் க்ரம்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது

பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி தொடர்பானவற்றில் சிறப்பு பயிற்சி அளிக்கவும் கூடுதல் கவனம் செலுத்துவதற்குமான வகுப்புகளை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தொடங்கியுள்ளது இந்த வகுப்புகளில் விண்வெளி தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் சிறப்பு செயல்பாடுகள் போன்றவை கற்பிக்கப்படும் ஒவ்வொரு மாநிலத்திலும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் மூன்று மாணவர்கள் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் சிபிஎஸ்ஈ ஐ சி எஸ் ஈ மற்றும் மாநில கல்வித் திட்டத்தின் கீழ் படிக்கும் மாணவர்கள் கோடை காலத்தில் இரண்டு வாரங்கள்நடைபெறும் இந்த பயிற்சியில் கலந்துகொள்வார்கள்

பட்ட மாணவர்களின் பட்டியல் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் கேரளாவின் வடக்கு கடற்கரை பகுதியில் நடுக்கடலில் தத்தளித்த ஐந்து மீனவர்களை இந்திய கடற்படை நேற்று காப்பாற்றியது

தேர்தல் காலங்களில் பிரச்சாரத்துக்காக பிளாஸ்டிக் பொருட்களால் செய்யப்பட்ட பதாகைகள் மற்றும் பல்வேறு வடிவிலான போஸ்டர்கள் பயன்பாடு குறித்து கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசு மற்றும் மத்திய மாசுகட்டுபாட்டு வாரியத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது ஒருவாரத்திற்குள் இந்த கூட்டத்தை நடத்துமாறு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ஆதர்ஷ் குமார் கோயல் தலைமையிலான அமர்வு கேட்டுக்கொண்டுள்ளது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவின்மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

மாநிலத்தில் மீன்பிடி துறைமுகங்கள் இறங்குதளங்கள் வலைபின்னும் கூடங்கள் மீன்குஞ்சு வளர்ப்பு மையம் மீனவர் சுயஉதவிக்குழு மகளிர் பயிற்சி மையம் போன்றவற்றிற்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது

ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மீன்வளத்துறைக்கான பல்வேறு கட்டிடங்களுக்கு நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டது புல்வாமா தாக்குதலுக்கு தீவிரவாதிகளும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடே காரணம் என்று இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் சுனில் லம்பா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பசுபிக் மாநாட்டில் பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக பயங்கரவாதம் பல்வேறு வடிவங்கள் மூலம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக கூறினார் ஆசிய மண்டலமும் இதற்கு விதிவிலக்கல்ல என்று அவர் தெரிவித்தார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நாக்பூரில் நடைபெறவுள்ளது